நரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

ஒகுர் ஏலமையத்திற்குமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமி இன்றுஅடிக்கல் நாட்டினார்

சிபி எஸ் இ பத்தாம் வகுப்பு பொதுத்தோ்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன

திறனைமென்மேலும் கொள்ளகாலவரம்பு வளர்த்துக் இல்லைஎன்றும் தொடர்ந்துகாலத்திற்கேற்பநமதுதிறனைவளர்த்துக் கொண்டு மற்றவர்களிடமிருந்துநாம் மாறுபட்டமுறையில் இருக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார் உலகநிலைமைகள் வேகமாகமாறிக் கொண்டிருப்பதால் திறன் வாய்ந்தநபர்களுக்கானதேவைஅதிகரித்துள்ளதுஎன்றும் குறிப்பாகசுகாதாரம் தொடர்பானதுறையில் ஏராளமானவாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் உலகம் முழுவதும் உள்ளவாய்ப்புகளை இந்திய இளைஞர்கள் அடையவேண்டும் என்றநோக்கத்தில் திறன் மேம்பாட்டுஅமைச்சகத்தைமத்தியஅரசுஏற்படுத்தியதாகவும் பிரதமர் கூறினார் மற்றநாடுகளில் உள்ளவேலைவாய்ப்பையும் இந்தஅமைச்சகம் இளைஞர்களுக்குதெரிவித்து வேலைவாய்ப்புகளைவழங்கிவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

ஐக்கியநாடுகள் சபையின் பொருளாதாரம் மற்றும் சமூக குழுமத்தின் உயர்நிலைமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடிகாணொலிக் காட்சிவாயிலாகநாளைமறுநாள் உரையாற்றவுள்ளார் இந்தஆண்டுதுவக்கத்தில் ஐநாபாதுகாப்பு சபையில் நிரந்தரஉறுப்பினரல்லாத இடத்திற்கு இந்தியாதேர்வு செய்யப்பட்டபின்னர் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கியநாடுகள் அமைப்பில் உரையாற்றுவது இதுவேமுதல்முறையாகும்

இந்தஉச்சிமாநாட்டிற்குபிரதமர் திரு நரேந்திரமோடியும் ஐரோப்பியகவுன்சில் தலைவர் திரு சார்லஸ் எமக்கெலும் ஐரோப்பியஆணையத்தின் தலைவர் திரு

இதுகுறித்துபிரதமர் நரேந்திரமோடிவிடுத்துள்ளட்விட்டர் செய்தியில் திரு இந்தியபொருளாதாரத்தைவலுப்படுத்தவும் ஐரோப்பியநாடுகளுடனானகலாச்சார இணைப்புகளைவலுப்படுத்தவும் இந்தஉச்சிமாநாடுபெரிதும் பயன்படும் என்றுநம்பிக்கைதெரிவித்துள்ளார் வர்த்தகம் முதலீடு அரசியல் பாதுகாப்பு உட்படபல்வேறுதுறைகளில் இந்திய ஐரோப்பிய யூனியனிடையேஉள்ளமுன்னேற்றங்களை இந்தஉச்சிமாநாடுபரிசீலிக்கவுள்ளது

பிரதமர் திரு

இதுகுறித்துஅவர் ஆங்கிலநாளேடுஒன்றில் எழுதியுள்ளகட்டுரையில் நாட்டின் நலனைக் கருத்தில் கொண்டேபொருளாதாரசீர்திருத்தங்களைமத்திய அரசுமேற்கொண்டுள்ளதாகதெரிவித்துள்ளார்

விவசாயிகளுக்கானபிரதமரின் திட்டத்தின்கீழ்

விளைபொருளுக்குசந்தைவாய்ப்புகளைஏற்படுத்தித் தந்தது வேளாண் விவசாயிகளின் வருமானத்தைபலமடங்காகஉயர்த்தியது மாநிலம் விட்டுமாநிலம் சென்றுவிளைபொருட்களைவிற்றுக் கொள்ள அமைதி அளித்துள்ளது ஆகியவைவிவசாயிகளின் நலனைகருத்தில் கொண்டுளடுக்கப்பட்ட மிகப் பெரியநடவடிக்கைகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

கிருஷ்ணகிரிமாவட்டத்திற்ககாகமேற்கொள்ளப்படவுள்ளவளர்ச்சித் திட்டப்பணிகளையும் அவர் பட்டியலிட்டா் முன்னதாக ஒசூர் பன்னாட்டுமலர் ஏலமையத்திற்குமுதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார்

சென்னைகடற்கரைகாமராஜர் சாலையில் உள்ளஅவரதுஉருவச் சிலைக்குஅமைச்சர்கள் மாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினர் காமராஜரின் பிறந்தநாள் கல்விவளர்ச்சிநாளாக இன்றுகடைபிடிக்கப்படுகிறது இந்நாளைமுன்னிட்டுமுதலமைச்சர் திரு

மாநிலத்தின் பட்டிதொட்டியெல்லாம் பள்ளிகளைஅமைத்து தமிழ்ச் சமுதாயத்தைபடிப்பறிவுமிக்கசமுதாயமாகஉருவாக்கியவர் காமராஜர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

அமெரிக்காவில் கல்விபயிலும் வெளிநாடுகளைச் சேர்ந்தமாணவர்களைஅவர்களதுசொந்தநாடுகளுக்குத் திரும்பவேண்டும் என்றஅறிவிப்பைஅந்நாட்டுஅரசுதிரும்பப்பெற்றுள்ளது